ரூபாயைபிரதமர் திரு நரேந்திரமோடி இன்றுவிடுவித்துள்ளார்

தமிழகத்திற்குதேவையானஆக்சிஜனை நாட்டின் பலபகுதிகளில் இருந்துவிரைவு ரயில் மூலம் எடுத்துவரும் பணிமுழுவீச்சில் நடைபெற்றுவருகிறது

சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளா்

ஸ்டெர்லைட் ஆலைக்குஎதிரானபோராட்டத்தின் தூத்துக்குட போதுஏற்பட்டவன்முறைதொடர்பாகவிசாரணைநடத்திவரும் ஆணையத்தின் தலைவர் நீதிபதிதிருமதி அருணாஜெகதீசன் இன்றுமுதலமைச்சிடம் இடைக்காலஅறிக்கைதாக்கல் செய்துள்ளார்

அரபிக்கடலில் தற்போதுநிலைகொண்டுள்ளகாற்றழுத்ததாழ்வு மண்டலம் நாளை புயலாகமாறக்கூடும் என்றுசென்னைவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனிவிரிவானசெய்திகள் விவசாயிகளுக்கானவருவாய் ஆதரவு திட்டத்தின்கீழ்எட்டாவதுதவணைத் தொகையை பிரதம் திரு நரேந்திரமோடி இன்றுவிடுவித்தார்

நரேந்திரசிங் தோமர் கலந்துகொண்டனர்

இது நான்குமாதங்களுக்குஒருமுறை இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மூன்றுதவணைகளாகவழங்கப்படுகிறது

தமிழகத்தில் உள்ள ஆக்சிற்றன் பற்றாக்குறையைநீக்குவதற்குமாநிலஅரசுபல்வேறுநடவடிக்கைகளைஎடுத்துவருகிறது

இது தொடர்பாகளமதுசெய்தியாளரிடம் பேசியகண்டெய்னர் கார்பரேஷன் இந்தியநிறுவனத்தின் தலைமைபொதுமேலாளர் திரு சேஷாத்ரிராவ் திரவஆக்சிஜனைபிரத்யேகரயில் பாதையில் ரயிலில் கொண்டுவந்ததாககூறினார்

ராவ் தெரிவித்தார்

சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்

பிடி ஆர்பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளாா்

மூர்த்தியுடன் இணைந்துஅவர் திறந்துவைத்தார் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசியதிரு பழனிவேல் தியாகராஜன் தமிழகத்திற்குதேவையானஆக்சிஜன் மற்றும் மருத்துவஉபகரணங்கள் வெளிநாடுகள் மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்துகொண்டுவரமுதலமைச்சா் திரு

க ஸ்டாலின் நடவடிக்கைஎடுத்துள்ளதாகதெரிவித்தார்

க ஸ்டாலினைசந்தித்து இடைக்காலஅறிக்கைஒன்றைசமா்ப்பித்தாா் அரபிக்கடலில் தற்போதுநிலைகொண்டுள்ளகாற்றழுத்ததாழ்வு மண்டலம் நாளை புயலாகமாறக்கூடும் என்றுசென்னைவானிலைஆய்வு மைய இயய்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளாா்